நரேந்திர மோடி கூறியுள்ளார்

நடைபெறவுள்ளது

பிரகாஷ் ஜவ்டேகர் கூறியுள்ளார்

எடப்பாடி பழனிசாமி அடிக்கல் நாட்டினார்

நரேந்திர மோடி கூறியுள்ளார் இந்நோய்த் தொற்றை விரைவாக கண்டறிந்து சிகிச்சை அளிப்பதற்காக மும்பை நொய்டா கொல்கத்தா ஆகிய இடங்களில் அமைக்கப்பட்டுள்ள உயர்திறன் ஆய்வகங்களை நேற்று திறந்து வைத்துப் பேசுகையில் இவ்வாறு அவர் தெரிவித்தார்

ஆறு மாதத்திற்கு முன்பு இதுபோன்ற உற்பத்தி நிறுவனங்கள் ஒன்றுகூட இந்தியாவில் இல்லை என்றும் பிரதமர் தெரிவித்தார் இந்த தயாரிப்புகளின் இறக்குமதியை மட்டுமே நம்பியிருந்த நாம் இன்று நாளொன்றுக்கு மூன்று லட்சும் என்

கிராமப்புறங்களில் சுகாதார கட்டமைப்புகளை மேம்படுத்த வேண்டியது அவசியம் என்றும் ஏற்கனவே உள்ள கட்டமைப்புகளை பலப்படுத்த வேண்டும் என்றும் பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறினார்

இதற்கான விழாவில் பிரதமர் திரு நரேந்திர மோடி கலந்து கொண்டு கோவில் கட்டுமானப் பணிகளை தொடங்கிவைக்கிறார் அயோத்தியில் பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களையும் அன்றைய தினம் பிரதமர் தொடங்கி வைக்கவிருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

சென்னையில் இந்நோய்த் தொற்றினால் பாதிக்கப்படுவோர் எண்ணிக்கை தொடர்ந்து குறைந்து வருகிறது

முதலமைச்சர் திரு பூபேஷ் பகேல் தலைமையில் நேற்று நடைபெற்ற உயர்நிலைக் குழுக் கூட்டத்தில் இம்முடிவு எடுக்கப்பட்டதாக பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மாநில வேளாண்துறை அமைச்சர் திரு ரவீந்திர சௌபே கூறினார்

நாடுமுழுவதும் நடத்தப்பட்ட புலிகள் கணக்கெடுப்பு குறித்த அறிக்கையை மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவ்டேகர் இன்று வெளியிட்டார் இதே நிகழ்ச்சியில் இந்தியாவில் காணப்படும் காட்டுப் பூனைகள் புகைப்படத்துடன் கூடிய சுவரொட்டியையும் அவர் வெளியிட்டார்

இயற்கை அளித்த மிகவும் அரிய விலங்கினம் புலி என்றும் அதிகமாக புலிகள் காணப்படுகிறது என்றால் வனப்பகுதி அழியாமல் நல்ல நிலையில் இருக்கிறது என்று அர்த்தம் எனவும் அமைச்சர் தெரிவித்தார்

எடப்பாடி பழனிசாமி தலைமைச் செயலகத்தில் காணொலி வாயிலாக அடிக்கல் நாட்டினார்

ரூபாய் அளவிற்கு ஜிஎஸ்டி வரி ஏய்ப்பு செய்ததாக மூன்று தனியார் நிறுவனங்களுக்கு எதிராக சரக்கு மற்றும் சேவை வரி புலனாய்வுப் பிரிவு தலைமை இயக்குநரகம் வழக்குப் பதிவு செய்துள்ளது

பொருட்களை விநியோகம் செய்யாமல் போலியாக பில்களை தயார் செய்து வரி ஏய்ப்பு செய்ததாக இந்த நிறுவனங்கள்மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது

நீடித்த வளர்ச்சிக்கு இயற்கை வளங்களை பாதுகாக்கவேண்டிய அவசியத்தை எடுத்துரைக்கும் வகையில் இந்த நாள் கடைபிடிக்கப்படுகிறது இந்நாளை முன்னிட்டு தமிழ்நாட்டில் இயற்கை வளங்களை பாதுகாக்கும் பல்வேறு முன்முயற்சிகள் தொடங்கப்பட்டுள்ளன காவிரி டெல்டா பகுதியில் இயற்கை வளங்களை பாதுகாப்பது குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் ஆன்லைன் வழியாக பல்வேறு போட்டிகள் இன்று நடத்தப்படுகிறது இயற்கை வளங்களைக் கொண்டு சாகுபடியை அதிகரிப்பது தொடர்பாக விவசாயிகள் மத்தியில் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் பிரச்சாரங்களும் நடைபெறவுள்ளன விவசாய உற்பத்தி மையங்களும் இந்திய வேளாண் ஆராய்ச்சி அமைப்பும் திருச்சியில் உள்ள வாழை ஆராய்ச்சி நிலையமும் இணைந்து இதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டுள்ளன